ஜவுளித்துறையில் திறன்மேம்பாடு மற்றும் நவீள தொழில்நட்பத்தை ஒருங்கிணைக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

எழுதுகின்றனர்

ரூபாய் செலவில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜூ கூறியுள்ளார்

அணிகள் வெற்றி பெற்றுள்ளன இனி விரிவான செய்திகள் ஜவுளித்துறையில் திறன் மேம்பாடு நிதியுதவி மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைத்தல் போன்ற பணிகளுக்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய கலாச்சார உறவுகள் குழுமம் சார்பில் ஜவுளித்துறை பாரம்பரியம் என்ற தலைப்பில் நடைபெற்ற சர்வதேச இணையவழிக் கருத்தரங்கில் பேசிய் அவர் சுயசார்பு இந்தியாவை அடைவதில் ஜவுளித்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்றார் இந்திய நெசவாளர்கள் தொடர்ந்து உலகத்தரம் வாய்ந்த துணி வகைகளை உற்பத்தி செய்ய ஏதுவாக உலகின் தலைசிறந்த நடைமுறைகள் குறித்து அவர்கள் அறிந்து கொள்ள அரசு உதவும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்தக் கருத்தரங்கில் மேற்கொள்ளப்படும் கருத்து பரிமாற்றங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் மற்றும் ஒத்துழைப்புகளுக்கு வழிவகை ஏற்படும் என்றும் அவர் கூறினார் இந்தியாவில் அதிக வேலை வாய்ப்புகளை வழங்கும் துறையாக ஜவுளித்துறை திகழ்வதுடன் உலகின் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்தவும் இத்துறை உதவிகரமாக உள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் சர்வதேச விநியோக சங்கிலியில் இந்தியா நம்பிக்கைக்குரிய பங்குதாரராக செயல்படுவதை உலக நாடுகள் விரும்புவதாக மத்திய வர்த்தகத் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

தலைசிறந்த உற்பத்தி நடைமுறைகளை பின்பற்றி தரத்தை மேம்படுத்துவதோடு ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்துவதன் மூலம் இந்தியா சுயசார்புடைய நாடாக மாறும் என்றும் திரு பியூஷ்கோயல் நம்பிக்கை தெரிவித்தார் விமாளப் பயணிகள் போக்குவரத்து இந்த ஆண்டு இறுதிவாக்கில் கோவிட் பாதிப்புக்கு முன்பிருந்த நிலையை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி கூறியுள்ளார்

தீபாவளிப் பண்டிகையின் போது இந்த எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ராணுவத் தளபதி ஜென்ரல் நரவானே மற்றும் வெளியுறவுத்துறை செயவாளர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா ஆகியோர் இரண்டுநாள் பயணமாக இன்று மியான்மர் செல்கின்றனர் அங்கு அந்நாட்டின் தேசிய ஆவோசகர் திருமதி ஆங் சான் சூக்கி மற்றும் அரசியல் ராணுவ அளவிலான உயர்மட்டத் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்தப் பேச்சுவார்த்தையின்போது தற்போதைய இருதரப்பு உறவுகளை ஆய்வு செய்வதுடன் பரஸ்பர நலன் பயக்கும் அம்சங்களில் ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர்

கோவிட் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு தேர்வு எழுதவோர் அனைவரும் தேர்வுக்கூட வளாகத்தில் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியைப் பின்பற்றுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இல்லாத விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என மத்திய அரசுப் பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது

மதுரை மாநகரில் நவீன நகரங்கள் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்தபின் செய்திபாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தின்கீழ் மீனாட்சியம்மன் கோயில் அருகேயுள்ள புது மண்டபத்தில் உள்ள புராதன சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார்

திருவாரூரில் நடைபெற்ற கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நெல் கொள்முதலில் தற்போது ஈரப்பதம் என்பது ஒரு பிரச்னை அல்ல என்றார் எனினும் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு காமராஜ் தெரிவித்தார் தமிழகத்தில் கோவிட் கொற்று பாதிப்பு கட்டுக்குள் கொண்டு வரப்படுவதால் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொய்வின்றி விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு துறைகள் மூவம் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து சமூகநலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜாவுடன் இணைந்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு செய்தார் தமிழகத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களின் நலனைப் பாதுகாத்து பாலின சமத்துவத்தை நிலைநாட்டும் விதமாக அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்களுக்கான நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக சமூகநலத்துறை அமைச்சர் டாக்டர் வெ சரோஜா தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு அரசு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நலத்திட்ட உதவிகளை வழங்கிப் பேசிய அவர் மாநிலத்தில் ஆண் பெண் வித்தியாசுமின்றி சமூக நீதியைக் காப்பாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார் தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பேருந்து நிலையத்தில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார்

விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதியில் செயல்படாத நிலையில் உள்ள சுகாதார வளாகங்களை சீரஎமத்து மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளை அறிவுறத்தி இருப்பதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார்

குடியரசு நாட்டில் நாடாளுமன்ற மேலவை மற்றும் மாநில சுட்டப்பேரவைத் தேர்தல்களுக்கான தேர்தல்களில் தற்போதைய ஆளும் கூட்டணி அதிக இடங்களைக் கைப்பற்றியுள்ளது

இன்று ஷார்ஜாவில் நடைபெறும் முதல் போட்டியில் மும்பை அணி ஹைதராபாத் அணியையும் நடைபெறும் மற்றொரு போட்டியில் சென்னை அணி கபாயில் எதிர்கொள்கின்றன